தெரிவித்துள்ளது மாணவர்கள் உடனடியாக பல்கலைக் கழகத்திற்கு திரும்புமாறு துணைவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

பந்துவீசி வருகிறது

தில்லி கூடுதல் செஸன்ஸ் நீதிபதி திரு சதீஷ் குமார் அரோரா இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார்

இது நாடுமுழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரக ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையுடன் கடந்த ஆறாண்டுகளாக சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட கர்மயோதா கிராந்த் என்ற புத்தகத்தை தில்லியில் இன்று வெளியிட்டு பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை விவசாயம் மருத்துவம் மற்றும் தொழில்துறையில் கொண்டுவந்துள்ளதாக குறிப்பிட்டார்

அகதிகளுக்கு குடியுரிமை அயோத்திய நிலப்பிரச்சனைக்கு தீர்வு மற்றும் முத்தலாக் முறை ஆகியவற்றில் துணிச்சவான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாக கூறினார் அமெிக்காவுடனான இந்தியாவின் உறவு நட்பின் அடிப்படையில் வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் அமெிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு தொலைபேசி மூலம் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அவர் இருநாடுகளின் ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்பெற தாம் விருப்புவதாகக் கூறினார் கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தாா் அமெிக்காவில் வாழும் அனைவரும் நல்ல உடல் நலத்துடனும் செழிப்புடனும் வாழ்வதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு நரேந்திரமோடி திரு டொனால்டு டிரம்பிடம் கூறினார் கடந்த ஆண்டுகளில் இந்தியாவுடனாள நல்லுறவு வலுப்பெற்றிருப்பது தமக்கு திருப்தி அளிப்பதாக அதிபர் திரு டிரம்ப் கூறினார் இந்திய மக்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாகவும் இந்த புத்தாண்டில் செழிப்பான வாழ்வுபெற தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் முறையாக அந்தர் ராஷ்ட்ரீய யோகா திவஸ் விருதுகளை அவர் வழங்கினார் சர்வதேச யோகா தினத்தன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்தி நிறுவனங்கள் ஒலிபரப்பியதற்காக இந்த நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் உடல் நலத்தை பேனுவதில் யோகாவின் சிறப்புகளை உலகிற்கு இந்தியா எடுத்துச் சென்றுள்ளதாகத் தெரிவித்தாா்

சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு வகிக்கும் மக்கள் தொடர்பு சாதனங்களை அங்கீகிப்பது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்தை மாநில அரசுகள் உடனடியாக எடுத்தக் கொள்ள வேண்டும் என்று மத்திய உணவு மற்றும் நுகர்வோர்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனிடையே சில மாநிலங்கள் வெங்காய இறக்குமதி தற்போது தேவையில்லை என்று கடிதம் எழுதியுள்ளன ஏற்கனவே அவர்கள் கேட்டுக் கொண்டதள் அடிப்படையில் இறக்குமதி செய்துள்ள வெங்காயத்தை உடனடியாக அந்த மாநிலங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்கள் அனைவரும் உடனடியாக பல்கலைக் கழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று ஜவஹர்வால் நேரு பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் திரு எம் ஜெகதேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

கடந்த காலத்தை மறந்துவிட்டு மாணவர்கள் அனைவரும் பல்கலைக் கழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்றும் தற்போது பல்கலைக் கழகம் பாதுகாப்பானதாக இருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே பல்கலைக் கழகத்தில் அமைதி நிலவுவதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களுடன் அமைதியை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தில்லி காவல்துறை துணையாளர் திரு தேவேந்திர ஆரியா கூறியுள்ளார் பல்கலைக் கழகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் காவல்துறையினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தாக்குதல் சம்பவங்கள் குறித்து தில்லி காவல்துறையின் குற்றவியல் பிரிவு விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

பாதுகாப்புப் படையினர் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடையுமாறு அவனிடம் கேட்டுக் கொண்டனர் அப்போது அவரன் கண்மூடித்தனமாக தாக்கியதால் அந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அந்த இடத்தில் இருந்து கைப்பற்றப்பட்டன புல்வாமா மாவட்டத்தில் செயில் கிராமத்தில் நடைபெற்ற சண்டையில் உள்ளூரை சேர்ந்த மற்றொரு தீவிரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டான் சுட்டம் ஒழுங்கில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதை மத்திய அரசு புள்ளி விவரங்களுடன் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து திமுக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஆதாரம் ஏதுமின்றி குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்றார் உண்மை நிலையை பேரவையில் எடுத்துக்கூறுவதை வரவேற்பதாக கூறிய முதலமைச்சர் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு தவறான தகவல் அளிப்பதை ஏற்கமுடியாது என்றும் கூறினார் அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் எந்த இடத்திலும் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் உட்பட இந்திய குடிமக்கள் யாரும் பாதிக்கப்பட்ட மாட்டார்கள் என்று மத்திய அரசு உறுதி அளித்திருப்பதாகவும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமேயானால் அதனை எதிர்த்து அஇஅதிமுக சுரல் எழுப்பும் என்று தமிழக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உளரக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்துகொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திரு அன்பழகன் பேசுகையில் குடியுரிமை திருத்த சுட்டம் விவகாரம் எழுப்பப்பட்டது

உயிரிழந்த கலைமானின் இறதி ஊர்வலம் அவரது சொந்த ஊரான ஈரானின் கெர்மான் நகரில் நடைபெற்றது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர்

இந்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது மூன்று போட்டிகளை கொண்ட இந்தத் தொடரில் குவஹாத்தியில் நடைபெறுவதாக இருந்த முதவாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது